பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார் அகமதாபாத்தில் மெட்ரோ ரயில் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் அதன் பின்னர் மெட்ரோ ரயிலின் இரண்டாவதுகட்டப் பணிகளுக்கான அடிக்கல்லையும் நாட்டுகிறார் பிரதமர் திரு மோடி பாந்த்ரா ஜாம் நகர் இடையிலான ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கிவைக்கிறார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கான மருத்துவமனை கண் மற்றும் பல் மருத்துவமனைகளையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

அங்கு நடைபெறும் கூட்டத்திலும் உரையாற்றவிருக்கிறார் தனது கற்றுப்பயணத்தின் இரண்டாவது நாளான நாளை காந்தி நகரில் உள்ள அன்னப்பூர்னா தாம் அறக்கட்டளைக்கு செல்லும் அவர் அங்கு கல்விக் கூடங்கள் அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டுகிறார் பிறகு அகமதாபாத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமரின் அமைப்புசாரா அதன் தொழிலாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டத்தின்கீழ் பயனாளிகளுக்கான ஒய்வூதியத்தை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்துகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்புக்குழுமத்தின் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு அஜீத்தோவல் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா கவராஜ் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய ராணுவ தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் காஷ்மீரில் உள்ள சும்பா மற்றும் ரன்ஜக் பகுதிகளில் அமைந்துள்ள ரானுவ வீரர்களை சந்தித்து நிலைமையை கேட்டறிந்தார் மேலும் ரானுவ வீரர்களுடன் அவர் உரையாற்றினார் அப்போது இந்திய படைகள் எந்தவித பதிவடி கொடுப்பதற்கும் எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் மற்றும் எவ்வித சூழலையும் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கும் அவர்களின் தைரியத்தை அவர் பாராட்டினார் முன்னதாக ஜென்ரல் ஜே எஸ் நையின் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து தலைமை தளபதியுடன் அப்போது விவாதித்தார் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா இரண்டு நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இன்று செல்கிறார் அங்கு மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒன்றாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் அவருடன் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளும் செல்கின்றனர் இன்று ஸ்ரீநகர் செல்லும் இந்த குழுவினர் அங்குள்ள மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்துகின்றனர் அதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்களுடன் ஆவோசனை நடத்தவுள்ளனர் அதேபோல் நாளை ஜம்முவிலும் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் மாநில சுட்டப்பேரவை கலைக்கப்பட்ட பின்னர் ஆறு மாதங்களுக்குள் அங்குதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநில சுட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் மே மாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த நவம்பர் மாதம் அம்மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் சட்டப்பேரவையை கலைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தார் அதன் பிறகு கடந்த டிசம்பர் முதல் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி செலவில் கல்விக்கான நிதி மூன்று புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஆறு கதவீதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் உயர்த்தப்பட்டுள்ளது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேகர் தெரிவித்துள்ளார் மும்பையில் டி ஓய் பாட்டல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் கல்விக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக கடந்த ஐந்தாண்டுகளில் அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் குறித்த தகவல்களை வழங்கும் மக்களுடன் உரையாடும் நிகழ்ச்சி இன்று இரவு இஒன்பது முப்பது மணிக்கு எஃப் எம் கோல்டு மற்றும் சிலப் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகிறது நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு இலவச தொலைபேசி இந்த அறிவிக்கப்பட்டுள்ளன

இந்த நிகழ்ச்சி டிடிஹெச் வாயிலாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் காணலாம் ஏழைத் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ருபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டத்தில் யாரும் விடுபடாமல் அனைவருக்கும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் கல்வித் எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் துறை அமைச்சர் திரு கே

செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையத்தில் தெரிவித்தார் இதற்கான கணக்கெடுக்கும் பணி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தருமபுரி மொரப்பூர் இடையே புதிய ரயில்பாதை அமைப்பதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார் தருமபுரி வள்ளவார் எமதானத்தில் நடைபெறவுள்ள விழாவில் அவர் இப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் இதன்மூலம் தருமபுரி மாவட்ட மக்களின் நெடுநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி வாயிலாக சென்னை கொல்லம் இடையே தினசரி ரயில் போக்குவரத்தையும் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயான அந்தியோதயா விரைவு ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிப்பதற்கான சேவையையும் ரயில்வே அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரம் மெகாவாட் அனல் மின்நிலையத்தை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று திறந்து வைக்கிறார்

தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தின் பெரும்பகுதி தமிழகத்திற்கே வழங்கப்படவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹா சிவராத்திரியைபொட்டி இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இன்று அறுபது லட்சம் பேர் புனித நீராட வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அதிகாலையில் பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடனர் பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளன சிவராத்திரியின் போது புனித நீராடுவது சிவபெருமானை நேரடியாக வழிபடுவதற்கு இணையாகும் என கூறப்படுகிறது

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பராகுவே மற்றும் கோஸ்டாரிக்கா நாடுகளுக்கு நாளை அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் இந்திய தரப்பிலிருந்து முதல் முறையாக உயர்மட்ட அளவிலாள குழு ஒன்று இந்த நாடுகளுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது இந்த குழுவில் மத்திய கற்றுவாத்துறை இணையமைச்சர் திரு கே ஜே அல்ஃபோன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் ஆகியோர் உடன் செல்லவுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பராகுவே அதிபர் மரியோ அப்டோ பென்டிஸ் துணை அதிபர் ஹிகோ ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மேலும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் அங்குள்ள இந்திய வர்த்தக அமைப்பினர்களையும் சந்தித்து பேசுகிறார் தனது இரண்டாவது கட்ட பயணத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கோஸ்டரிக்கா அதிபர் கார்லோஸ் அல்வர்டோ க்பூசேடா மற்றும் அந்நாட்டின் துணை அதிபரையும் சந்தித்து பேசவிருக்கிறார் இந்தியா பங்களாதேஷ் ராணுவத்திற்கிடையே கூட்டுப் பயிற்சி பங்களாதேஷில் உள்ள டேங்கெயில் பகுதியில் நேற்று தொடங்கியது

இரண்டுவார காலம் நடைபெறும் இந்த பயிற்சியில் பல்வேறு திறன்கள் மேம்படுத்தம் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது ஐநா சபையின் அமைதி பாதுகாப்புக்குழுவின் பேரிடர் மேலாண்மை பயிற்சியும் அளிக்கப்படுகிறது

இந்த கூட்டத்தில் தாலிபானின் துணை அமைப்பாளர் முல்லா அப்துல் கனி பர்தார் கலந்து கொண்டார் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் முதலாவது ஆட்டம் இன்று அஸ்ஸாமில் உள்ள கவுஹாத்தியில் நடைபெறுகிறது

கணுக்கால் காயம் காரணமாக ஓய்வில் உள்ள மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் இந்த போட்டியில் விளையாடவில்லை அவருக்கு பதிலாக ஸ்மிருதி மந்தனா கேப்டனாக செயல்படுவார் இன்றைய போட்டியில் மகளிர் ஒருநாள் போட்டி கேப்டன் மித்தாவி ராஜும் விளையாடுகிறார் அடுத்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள உலக கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி போட்டிக்கு முன்பாக இருநாடுகளும் தங்களது அணிகளை தபார்ப்படுத்தும் வகையில் திட்டமிட்டு விளையாடுவார்கள் என்று தெரிகிறது